தரம் உயர்த்தப்பட்டது

குப்தா வின் சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது

இனி விரிவான செய்திகள் அதிக மதிப்பெண்கள் எடுப்பது மட்டுமே மாணவர்களின் எதிர்காவம் அல்ல என்றும் இதுபோன்ற மனப்பான்மையிலிருந்து மாணவர்கள் வெளிவர வேண்டுமெனவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவுறுத்தியுள்ளார்

மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஆகியோருடன் பிரதமர் கலந்துரையாடினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவா் தோல்வியைக் கண்டு தொய்வடைய தேவையில்லை என்றும் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு படிப்பினை என்றும் பின்னடைவுகள் வளமான எதிர்காலத்திற்கான படிக்கற்கள் என்றும் எடுத்துரைத்தாா் தோல்வியிலிருந்தே வெற்றிக்கான வழிகளை அறிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் மாணவர்கள் தங்களுக்குள் நம்பிக்கையை வளர்த்து பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அப்போதுதான் நாட்டை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தோ்வு காலங்களில் ஏற்படும் மன அழுத்தத்திற்கு தோ்வுக்கு அப்பாற்பட்ட பல்வேறு அம்சங்களும் காரணம் என்று அவர் கூறினார் மின்னு தொழில்நுட்பக் கருவிகள் பற்றி குறிப்பிட்ட பிரதமா் நவீன தொழில்நுட்பங்களை நாம் பயன்படுத்த வேண்டுமே தவிர அதற்கு அடிமையாகிவிடக்கூடாது என்றார் மாணவர்களை தேர்வு குறித்து பெற்றோர்கள் நிர்பந்திக்கக் கூடாது என்று கேட்டுக் கொண்ட பிரதமர் விளையாட்டு இசை போன்றவற்றை தெரிவு செய்யும் உரிமையை பிள்ளைகளிடமே விட்டுவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் பிரதமரின் கலந்துரையாடல் நிகழ்ச்சியை இந்தியா முழுவதும் உள்ள பள்ளி மானவர்கள் அந்தந்த பள்ளிக் கூடங்களில் காணொலி காட்சி மூலம் கண்டும் கேட்டும் அழிந்தனர் பாரதீய ஜனதாக்கட்சியின் புதிய தலைவராக திரு ஜெகத் பிரகாஷ் நட்டா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் தேர்தலில் பதவிக்கு நடைபெற்ற போட்டயிட முன்னதாக தலைவர் திரு ஜெ பி நட்டா மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்திருந்ததால் அவர் போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அக்கட்சியின் தேர்தல் பொறப்பாளர் திரு ராதாமோகன்சிய் முறைப்படி அறிவித்தார் இதையடுத்து இதுவரை பிஜேபி யின் தலைவராக இருந்த திரு அமித்ஷா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் திரு நட்டாவை தலைவர் இருக்கையில் அமர வைத்தனர்

அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் நேர்மையாகவும் சிறப்பாகவும் பல ஆண்டுகள் கட்சிக்காக அயராது உழைத்து வலுசேர்த்தவர் என்றும் பிஜேபி யின் அடிமட்ட தொண்டன் வரை அனுகி கட்சிக்கு பெயர் சேர்த்தவர் திரு நட்டா என்றும் கூறியுள்ளார் பிஜேபி புதிய தலைவராக அவர் சிறப்பாக பணியாற்றி கட்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வார் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் பிஜேபி தலைவராக இதுவரை சிறப்பாக பணியாற்றிய திரு அமித் ஷா ஆற்றிய கடமைகளையும் வார்த்தைகளால் எடுத்து சொல்ல இயலாது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பிஜேபி யை நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் விரிவுப்படுத்தியவர் திரு அமித் ஷா என்றும் அவரது அயராத முயற்சியால் தான் நாடாளுமன்றத்தில் பிஜேபி முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிக இடங்களை பெற்று வலுவானதொரு ஆட்சியை நிறுவியுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகளும் பிஜேபி புதிய தலைவராக பதவியேற்றுள்ள திரு நட்டாவிற்கு வாழ்த்து தெரிவித்தனர் பீகார் மாநிலம் பாட்னாவில் பிறந்தவரான திரு நட்டா இமாச்சல பிரதேச மாநில சுட்டமன்ற உறப்பினர் மாநிலங்களவை உறுப்பினர் மத்திய அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார்

இதற்கான நிகழ்ச்சியில் முப்படைகளின் தளபதி ஜெனரல் பிபின் ராவத் விமானப்படை தலைமை தளபதி ஏர்சீப் மார்ஷல் ஆர் கே பதூரியா தஞ்சை விமானப்படை அதிகாரி பிரஜோல் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

மத்திய அரசு புதிதாக உருவாக்கியுள்ள ரானுவ விவகாரங்களுக்கான துறைக்கு இரண்டு இணை செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர்

முப்படைகளின் தலைமை தளபதியாக கடந்த மாதம் ஜெனரல் பிபிள் ராவத் நியமிக்கப்பட்டு ரானுவ விவகாரங்களுக்கான துறையும் உருவாக்கப்பட்டது

தில்லியில் மருத்துவ மாணவி நிர்பயா பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கில் தூக்கு தண்டனை குற்றவாளி பவன்குமார் குப்தா குற்றச்செயல் நிகழ்ந்த போது தாம் இளம் குற்றவாளி என்றும் தமது தண்டனையை குறைக்க வேண்டுமென்றும் கோரி தாக்கல் செய்த சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஆர் பானுமதி திரு அசோக்பூஷன் திரு ஏ எஸ் போபண்ணா ஆகியோர் அடங்கிய அமா்வு தில்லி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்டை உறுதி செய்து உத்தரவிட்டது அரசியல் கட்சிகள் நிதி திரட்டுவதற்கு தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்யும் திட்டத்திற்கு இடைக்காலத் தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது இதுதொடர்பாக ஜனநாயக சீர்திருத்தத்திற்கான சங்கம் என்ற தன்னார்வ அமைப்பு தாக்கல் செய்த விசாரித்த நீதிபதி மனுவை தலைமை திரு போப்டே நீதிபதிகள் திரு கவாளி திரு சூர்யகாந்த் ஆகியோரை கொண்ட பெஞ்ச் இரண்டு வாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட்டது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் முதலீட்டாளர்களின் சொர்க்க பூமியாக உருவெடுக்கும் என்று துணைநிலை ஆளுநர் திரு கிரிஷ் சந்திர முர்மு கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்போரிடையே கலந்துரையாடிய அவர் ஜம்மு காஷ்மீரில் உள்ள முதலீட்டிற்கான வாய்ப்புகளை அறிந்து கொள்ளும் வகையில் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்த அரசு முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார் முதலீட்டு வாய்ப்புகளை தேடுவது முதலீடு செய்வது வளர்ச்சி காண்பது ஆகியவை இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டின் கருப்பொருளாக இருக்கும் என்று கூறினார் தேர்ச்சி பெற்ற தொழில்முனைவோர் நாட்டில் உள்ள பெரிய நிறுவனங்கள் மேம்பாட்டு நிறுவனங்கள் வெளிநாட்டு தொழிலதிபர்கள் வர்த்தகர்கள் உள்ளிட்டோரை வரவேற்க ஜம்மு காஷ்மீர் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகளை அமைக்க தமிழக அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இன்று சென்னையில் கலைவாணா் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவள்ளுவா் தின விருது மற்றும் மாநில அரசின் பல்வேறு விருதுகள் வழங்கி அவர் பேசினார்

குமரிக் கண்டத்தின் தொன்மை வரவாறு தமிழ்மொழியின் பறைசாற்றுவதாக உள்ளது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்ச் திரு ஓ பன்னீர்செல்வம் தமிழறிஞர்கள் தங்களது மொழித் தொண்டினை அயராமல் ஆற்ற வேண்டுமென கேட்டுக் கொண்டார் தமிழ் மொழி மற்றும் தமிழர்களின் அடையாளமாக திருக்குறள் திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் மாநில அமைச்ச் திரு பாண்டியராஜன் கீழடி ஆதிச்சநல்லுர் கொடுமணல் சிவகழி ஆகிய இடங்களில் அடுத்தகட்ட தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று நிகழ்ச்சியில் பேசுகையில் தெரிவித்தார் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநராக திரு எஸ் வெங்கடேஸ்வர் சென்னையில் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் பத்திரிகை தகவல் அலுவலகம் மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகம் உட்பட தென்னிந்தியாவில் உள்ள மத்திய அரசின் அனைத்து ஊடக பிரிவுகளுக்கும் அவர் தலைமை வகிப்பார் இந்திய பத்திரிகை பதிவாளர் அலுவலகத்தின் கூடுதல் பத்திரிகை பதிவாளராகவும் அவர் இருப்பார்